புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது

கர்தார்பூர் வழித்தடம் குறித்து பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ள வீடியோவில் காலிஸ்தான் பிரிவினைவாதி ஜெர்னைல் பிந்த்ரன்வாலே இடம் பெற்றுள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

சர்வதேச அளவில் முதலீட்டுக்கான சிறந்த நாடாக இந்தியா உருவாகியுள்ளதாக பிரதமர் திரு

வங்கக் கடலில் அதிதீவிர புயலாக உருவெடுத்துள்ள புல்புல் புயல் நாளை மறுநாள் கரையைக் கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது சுட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இரண்டுவார காலம் முடிவடைந்த நிலையிலும் மகாராஷ்டிராவில் அரசு அமைப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது தற்போதைய மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் பதவிக்காலம் நாளையடன் முடவடையும் நிலையில் புதிய அரசை அமைப்பதற்கான தீவிர நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

முதல் இரண்டரை ஆண்டுகளுக்கு தங்கள் கட்சியைச் சேர்ந்தவரே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற சிவசேனாவின் கோரிக்கையை பிஜேபி நிராகரித்துள்ளது எனினும் சிவசேனாவின் இந்த கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று இக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சஞ்சய் ரவ்த் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கட்சித் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் சுட்டப்பேரவை உறுப்பினர்களை சந்தித்துப் பேசியதாகவும் உறுப்பினர்கள் அனைவரும் அவரது முடிவுக்கு ஆதரவளிக்க ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாகவும் திரு ரவ்த் கூறினார் சர்வதேச அளவில் முதலீட்டுக்கான சிறந்த நாடாக இந்தியா உருவாகியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஹிமாச்சலப்பிரதேச தலைநகர் தரம்சாவாவில் எழுச்சியடையும் ஹிமாச்சலப்பிரதேசம் என்ற தலைப்பில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை அவர் நேற்று தொடங்கி வைத்தார் நாட்டின் அடிப்படை பொருளாதாரத்தை மத்திய அரசு சிறப்பாக பராமரிப்பதால் சர்வதேச அளவில் இந்தியா சிறந்து விளங்கி வருவதாக பிரதமர் தெரிவித்தார்

சமுதாயம் அரசு தொழில்துறை அனுபவம் ஆகிய நான்கு கட்டமைப்புகள் மூவம் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் கடந்த சில வருடங்களாக மாநில அரசுகள் முதலீட்டாளர்களுக்கு சிறந்த வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார் பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்க்சி திட்டங்கள் குறித்து விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியையும் திரு நரேந்திரமோடி பார்வையிட்டார்

இந்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையேற்கிறார் கர்த்தார்பூர் வழித்தடம் குறித்து பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ள வீடியோவில் காலிஸ்தான் பிரிவினைவாதி ஜெர்னைல் பிந்த்ரன்வாலே இடம்பெற்றுள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் யாத்திரீக நிகழ்ச்சியின்போது இந்தியாவுக்கு எதிரான எந்தவொரு நிகழ்வும் அலுமதிக்கப்படாது என்று பாகிஸ்தான் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதாக கூறினார் எனவே ஆட்சேபத்திற்கு உரிய வீடியோ காட்சி மற்றும் அச்சிடப்பட்ட பத்திரிக்கை செய்திகளை நீக்கவேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் குருத்வாரா கத்தார்பூர் சாகிபுக்கு சனிக்கிழமை அன்று செல்லும் யாத்ரிகர்களின் முதலாவது குழுவக்கு பாகிஸ்தான் ஒப்புதல் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இதனையடுத்து பயணப்படுவதற்கு தயாராகுமாறு இந்த யாத்ரிகர்களுக்கு அறிவுறத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள ஆவணங்களை தங்களுடன் வைத்திருக்குமாறு யாத்ரிகர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக திரு குமார் கூறினார் குருநானக் தேவ்ஜி யின் ஜென்ம சக்தி என்ற சிறு ஒவியங்களின் கண்காட்சி புதுதில்லியில் நேற்று தொடங்கியது

இந்த ஓவியங்கள் ஜம்முவில் உள்ள குடும்பம் ஒன்றின் தளிப்பட்ட சேகரிப்பு ஆகும் அஸ்ஸாம் மக்கள் நலன்களுக்கு எதிரான எந்த அம்சமும் நாகா உத்தேச ஒப்பந்தத்தில் இடம்பெறாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உறுதியளித்துள்ளார் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் புதுதில்லியில் நேற்று திரு அமித் ஷாவை சந்தித்து இந்த உத்தேச ஒப்பந்தம் குறித்து பேச்சு நடத்தினார் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன் அஸ்ஸாம் மாநில மக்களின் நலன்களை பாதகாக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உள்துறை அமைச்சரை திரு சோனாவால் கேட்டுக் கொண்டார் இந்த உத்தேச ஒப்பந்தம் அஸ்ஸாமின் சில பகுதிகளை பாதிக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன

குப்வாரா மாவட்டத்தின் வான்கேட் பகுதியில் கடந்த புதன்கிழமையன்று ராணுவ வாகனம் பனி காரணமாக சறுக்கு விபத்துக்குள்ளானதில் இரண்டு வீரர்கள் உயிரிழந்தனர் மேலும் இரண்டு வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது இதே மாவட்டத்தில் ஜுன்குந்த் பகுதியில் பனிச்சரிவில் புதையுண்டு ராணுவத்தின் இரண்டு போர்ட்டர்கள் உயிரிழந்தனர் பனிப்பொழிவு காரணமாக கஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுமையிலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

வங்கக்கடலில் உருவாகியுள்ள புவ்புல் புயல் தீவிரமடைந்து அதிதீவிரப் புயலாக உருவெடுத்து உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து இடிசா மற்றும் மேற்குவங்க மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தப் புயல் வடக்கு வடமேற்காக நகர்ந்து இன்று மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வளைகுடா பகுதியில் மையம் கொண்டிருப்பதாகவும் நாளை காலைக்குள் மேலும் தீவிரமடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தப் புயல் வடமேற்காக நகர்ந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் கடலோரப் பகுதியில் சாகர் தீவுக்கும் கேப்புபாராவுக்கும் இடையே நாளை மறநாள் அதிகாலை கரையை கடக்கக்கூடும் என்றும் அது கூறுகிறது

இந்தப் புயலால் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையாள அனைத்து மத்திய உதவியும் அளிக்கப்படும் என்று பிரதமரின் முதன்மம் செயவாளர் திரு

மிஸ்ரா புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் உறுதியளித்தார் இந்தக் கூட்டத்தில் ஒடிசா மேற்கு வங்கம் அந்தமான் நிகோபார் ஆகியவற்றின் அதிகாரிகள் காணொலி மூலம் பங்கேற்றனர்

ராஜ்நாத் சிங் நேற்று ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ் பெர்க் நகரில் உள்ள பிஸ்காரெவ்ஸ்கி நினைவுச் சின்னத்தை பார்வையிட்டார்

இலங்கையின் அதிபராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்றுள்ள ஒருவர் புதிய பிரதமராக நியமிக்கப்படுவார் என்று என்டிஎஃப் கட்சியின் அதிபர் வேட்பாளர் திரு சஜித் பிரேமதாஸா கூறியுள்ளார் நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள எவரும் அமைச்சராக நியமிக்கப்படமாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது நிலவும் அதிகார வேட்கை அரசியல் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவரப் போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைப் பிரதமர் திரு ரனில் விக்மசிங்கே சென்ற வாரம் வெளியிட்ட அறிக்கையில் திரு சஜித் பிரேமதாஸா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தாம் பதவியில் தொடரப்போவதாக தெரிவித்திருந்தார் ஐக்கிய அரபு எமிரகத்தின் அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஷேக் கலிஃபா பின் ஜாயத் அல் நஹ்யானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

கலிஃபாவின் தடிப்பான நெடுநோக்குடன் கூடிய தலைமையின்கீழ் இந்தியா ஐக்கிய அரபு எமிரகம் இடையே நட்புறவும் விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தமும் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வலுப்பெறும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் புதுதில்லியில் நேற்று பொருளாதாரத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்தார்

தற்போதைய உலக மற்றும் உள்நாட்டு பொருளாதார நிலவரம் நிதியியல் ஸ்திரத்தன்மை வங்கியல்லாத நிதி நிறுவனங்கள் பொருளாதார தர நிர்ணய முகமைகள் ஆகியவை குறித்து ஆய்வு செய்தார் இந்தக் கூட்டத்தில் உறுப்பினர்கள் முன்னதாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது பங்களாதேகக்கு எதிரான இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

முன்றாவது மற்றும் இறுதி டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை மற்றாள் நாக்பூரில் நடைபெறவுள்ளது